ஏடிபி டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜ்வெரெவ் பட்டம் வென்றார்

நாளை வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெறும்

சத்தீஷ்கர் சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது

மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த கமார் தொள்ளாயிரம் வாக்காளர்களும் வாக்களிக்க உள்ளனர் சுயேட்சையான நியாயமான வாக்குப்பதிவை உறுதிசெய்ய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு கப்ரத் சாஹூ தெரிவித்தார் ஹரியானா மாநில மேற்கு புறவழி அதிவிரைவு சாலையின் குண்டுலி மனேசார் பிரிவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

காராண்டா என்ற இடத்தில் நேற்று செய்தியாளர்களிடம்இதனை தெரிவித்த ஹரியானா முதலமைச்சர் திரு மனோகர் வால் கே எம் பி விரைவுச் சாலை செயல்பட தொடங்கும்போது இந்த பகுதியில் தொழிலியல் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் என்று கூறினார் குருகிராம் பகுதியில் உள்ள சுல்தான்பூர் கிராமத்தில் பெரிய பொதுக் கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் பல்லப்கர் மாஜேடர் மெட்ரோ இணைப்பை தொடங்கிவைக்கும் பிரதமர் ஸ்ரீ விஸ்வகர்மா திறன் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த வழக்கில் ஹைதராபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர் நீட்டிக்கப்பட்ட வீட்டுக்காவலில் உள்ளார் சென்ற சனிக்கிழமை முடிவுக்கு வந்த இந்த காவலை அடுத்து அவரை புனே காவல் துறையினர் அவரது ஹைதராபாத் இல்லத்தில் கைது செய்தனர்

திரு வெர்னான் கான்சால்விஸ் திரு அருண் ஃபெரேரா திரு கவுதம் நவுலாக்கா ஆகியோர் பல்வேறு நகரங்களில் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் சென்ற வாரம் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின்படி அரசுக்கு எதிராக தவித் குழுக்களையும் இதர அமைப்புகளையும் எல்கார் பரிஷத் அமைப்பு ஒன்று திரட்டியதாக குற்றம்சாட்டப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரிய கூட்டம் இன்று நடைபெறுகிறது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு உர்ஜித் பட்டேல் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வங்கிகள் அல்லாத நிதிநிறுவனங்களின் பண நிலவரம் சிறு வர்த்தகத்திற்கு கடனுதவி புதிய பொருளாதார மூலதன கட்டமமைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும்

எட்டாவது தேசிய பெண் காவலர்கள் மாநாடு ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இரண்டுநாள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் ஜார்கண்ட் மாநில காவல்துறையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன பெண் காவலர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைக்க தேசிய அளவில் நடைபெறும் ஒரு மாநாடாக இது அமைந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு கூறுகிறது காவல்துறையில் மகளிர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து வருடந்தோறும் நடைபெறும் இந்தமாநாட்டில் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக பாலியல் தொல்லை தீர்வுகாணும் வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆய்வு செய்யப்படுவதாகவும் அது தெரிவிக்கிறது குவாமி ஏக்தா எனப்படும் ஒருமைப்பாட்டு வாரம் நாடெங்கும் இன்று முதல் அனுசரிக்கப்படுகிறது சமுதாய நல்லிணக்கத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்துவதற்காக இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு சமயங்கள் கொண்ட சமுதாயத்தில் சகிப்புத் தன்மை இணைந்து வாழுதல் சகோதரத்துவம் போன்ற நன்னெறிகள் மீதான வரவாற்று பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இது தொடர்பாக சமயச்சார்பின்மை இனவாத எதிர்ப்பு மற்றும் அகிம்சையை வலியுறுத்தும் கருத்தரங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக கழிவறை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் தூய்மையான இந்தியாவை ஏற்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அளழப்பிற்கேற்ப கழிவறை பயன்பாட்டிற்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது

அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த போட்டி பஞ்சாயத்து நிலை தொடங்கி மாவட்டம் நிலை வரை தூய்மை சாம்பியன்களை தெரிவு செய்யும் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விசாகப்பட்டினத்தில் இன்றும் நாளையும் சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் என் ஜி யெங் ஹென் வுடன் பேச்சு நடத்துகிறார் சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் என் ஜி பெங் ஹென் இன்று அந்தமான் நிக்கோபார் படைப்பிரிவை பார்வையிடுவதற்காக போர்ட்பிளேர் செல்கிறார் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையின்படி விசாகப்பட்டினத்தை இன்றும் நாளையும் நடைபெறும் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சவார்த்தைக்கு முன்னதாக இவரது போர்ட்பிளேயர் பயணம் நடைபெறும் தமது பயணத்தின்போது டாக்டர் என் ஜி யெங் ஹென் அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநர் அந்த பகுதி படைப்பிரிவின் தளபதி ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார் அவர் அந்தமாள் நிக்கோபார் தீவில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சென்று பார்ப்பார் பாகிஸ்தானுக்கு பல லட்சம் கணக்கான டாலர் மதிப்புள்ள ரானுவ உதவியய நிறுத்திய அமெரிக்க அரசின் முடிவு சரியானதே என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் அமெரிக்க தேசிய நலனுக்கு பயனளிக்கும் எதனையும் பாகிஸ்தான் செய்யவில்லை என்று கூறிய அவர் அதற்கு பதிவாக அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின்லேடன் பாகிஸ்தானில் ஒளிந்திருக்க உதவியது என்று கூறினார்

பாப்புவா நியு கினியாவின் போர்ட்மோர்ஸ்பை என்ற இடத்தில் நடைபெற்ற ஆசியான் பசிபிக் பொருளாதார ஒத்துழழப்பு உச்சிமாநாட்டில் வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான இடைவெளியை கூட்டத்தில் பங்கேற்ற ஆசியா பசிபிக் தலைவர்களால் குறைக்க இயலவில்லை இந்த இருநாடுகளின் கடுமையான கருத்து வேறுபாடுகள் காரணமாக முதல் முறையாக இந்த அமைப்பு முறையான எழுத்துப்பூர்வமான பிரகடனத்தை வெளியிட இயலவில்லை இந்த உச்சிமாநாட்டில் அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தகப் போட்டியில் ஈடுபட்டு முரணான நெடுநோக்குகளை வெளியிட்டன சீனாவின் பெல்டு அண்டு ரோடு அடிப்படை வசதி திட்டத்தினால் சிறிய நாடுகள் ஈர்க்கப்பட கூடாது என்று அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் எச்சரிக்கை விடுத்தார் மாநாட்டில் பேசிய சீன அதிபர் ஸீ ஜின் பிங் அமெரிக்காவின் தாங்களே முதலாவது என்ற வர்த்தக தற்பாதுகாப்பு கொள்கையை வெகுவாக குறை கூறினார்

சேலத்தில் நேற்று கெய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இதைத் தெரிவித்தார் புயல் பாதித்த மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் தொடர்ந்து நடைபெறுவதாக அவர் கூறினார் நிவாரண நடவடிக்கைகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

புயல் வெள்ளச்சேதங்களை மதிப்பிடுவதற்கு மத்திய குழுவை உடனடியாக அனுப்பிவைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

ஆயிரக்கணக்கான மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார்

ஏடிபி டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜ்வெரெவ் பட்டம் வென்றார்